வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது மகளிர் மேம்பாட்டிற்காக ஏராளமான நலத் திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியமைத்தால் அரவக்குறிச்சி பகுதிக்கு காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டம் விரிவாக்கப்படும் என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் பிளஸ் ஒன் பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன

இறுதிப்போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது மக்களவைக்கு ஐந்து கட்ட வாக்குப்பதிவு முடிந்துள்ள நிலையில் மீதமுள்ள இரண்டுகட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலத்தில் குருஷேத்ரா சிர்ஸா தில்லி மைதானம் ஆகிய இடங்களில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் ராம்லீவா உரையாற்றவுள்ளார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மத்தியப் பிரதேச மாநிலத்தில் உள்ள குவாலியர் மொரேனா பிந்த் ஆகிய இடங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளனர்

உத்தரபிரதேசம் ஹரியானா பீகார் மேற்குவங்கம் மத்தியப் பிரதேசம் தில்லி மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் இந்தத் தொகுதிகள் அடங்கியுள்ளன மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை அதிகமான ஒப்புகை சீட்டுடன் சரிபார்க்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன நேற்று இதுதொடர்பாக தெலுங்குதேசம் கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்றை அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சந்திரபாபு நாயுடு தேர்தலை வெளிப்படையாக நடத்துவது தேர்தல் ஆணையத்தின் பணி என்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பது எதிர்க்கட்சிகளின் கடமை என்றும் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சிகளின் இதபோன்ற கோரிக்கைகள் வாக்குப்பதிவு எந்திரம்மீதான அவர்களுக்குள்ள சந்தேகத்தையே வெளிப்படுத்துவதாக பிஜேபி கூறியுள்ளது நாட்டு மக்களுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி கடுமையாக உழைத்து வருவதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தெரிவித்திருக்கிறார்

காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தேசத் துரோக சுட்டம் ரத்து செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியிருப்பதற்கு திரு அமித் ஷா கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்

ராகுல் காந்தி கூறியிருக்கிறார்

கடந்த தேர்தலின்போது நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் கூறினார் தமிழக மகளிரின் மேம்பாட்டிற்காக திருமண நிதியுதவி திட்டம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நிதியுதவி திட்டம் உட்பட ஏராளமான நலத் திட்டங்களை அஇஅதிமுக அரசு செயல்படுத்தி வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் அரவக்குறிச்சி சுட்டமன்ற இடைத் தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தின் ஜீவாதாரமான உரிமைகளை திமுக ஆட்சியிலிருந்தபோது பாதுகாக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் தேவையில்லாமல் இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைமையை டிடிவி தினகரன் தரப்பினர் ஏற்படுத்திவிட்டனர் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சியமைத்தால் கரூர் மாவட்டத்திற்குட்பட்ட அரவக்குறிச்சியில் அரசு கலைக்கல்லூரி தொடங்கப்படும் என்றும் காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் கூறியிருக்கிறார் அரவக்குறிச்சி தொகுதியில் நேற்று திமுக வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நதிநீராற்று பாசனங்களுக்கு காவிரி ஆற்றிலிருந்து நீர் எடுத்து வாய்க்கால் தூர்வாரப்பட்டு விவசாயப் பணிகளுக்கு தடையின்றி தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தமிழ்நாடு காகித ஆலையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் ஒப்பந்தத் தொழிலாளர்கள் பணிநிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினை செயல்படுத்தக் கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு

பாலகிருஷ்ணன் மத்திய மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளார் நாகபட்டினத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று கூறினார் தமிழக அரசு நீர்நிலைகளை தூர்வாரி சீரமைக்காமல் மழை வேண்டி யாகங்கள் செய்வதால் எந்தப் பலனும் ஏற்படப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் பிளஸ் ஒன் பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று காலை மணி ஒன்பது முப்பதுக்கு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்நிலையில் குழந்தை விற்பனை தொடர்பாக சிபிசிஐடி போலீஸார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பல தகவல்கள் கிடைத்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றும் மழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக நேற்று பலத்த மழை பெய்தது இதன்காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர்

பலத்த காற்று வீசியதால் பல இடங்களில் மின்விநியோகம் துண்டிக்கப்பட்டது மாங்கனி அறுவடை தொடங்கவுள்ள நிலையில் இந்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர்

இதையடுத்து மின்ஊழியர்கள் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு மின்விநியோகத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் செல்வாய்ப்பேட்டை ரயில் நிலையத்தில் பலத்த காற்றால் மரம் ஒன்று தண்டவாளத்தில் விழுந்ததால் சிறிது நேரம் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீபுக்கு லாகூர் நீதிமன்றம் வழங்கிய ஆறுவார கால ஜாமீன் நேற்றுடன் முடிவடைந்ததால் மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார்

ஆப்கானிஸ்தானின் வளர்ச்சிக்காக இந்தியா முக்கியமான பங்களிப்பை வழங்கியுள்ளதாக அமெரிக்கா பாராட்டியுள்ளது

அட்சயதிருதியை தினத்தை முன்னிட்டு மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் நேற்றிரவு கருட சேவை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது

இந்த வெற்றியின் மூலம் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஹைதராபாதில் நடைபெறும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் அணி என்ற பெருமையை மும்பை பெற்றுள்ளது

இதில் வெற்றிபெறும் அணி இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் சென்னை அணியை எதிர்கொள்ளும்